நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

கஜ புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் இன்று முதல் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் கூறியிருக்கிறார்

பயங்கரவாதத்திற்கு எதிராக உலக நாடுகள் அனைத்தும் கடுமையாக நடவடிக்கை எடுக்க ஹம்பர்க் பிரகடனத்தில் கூறப்பட்டுள்ள பதினோரு அம்ச திட்டங்களை அமல்படுத்த வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

விவசாயிகள் உற்பத்தி செய்யும் வேளாண் விளை பொருட்களுக்கு நல்ல சந்தை விலைக் கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியிருக்கிறார் சண்டிகரில் நேற்று இந்திய தொழில் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த வேளாண் தொழில்நுட்ப கண்காட்சியை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் வேளான் சந்தைகளை திறம்பட நடத்த அரசு பல்வேறு செயல்பாடுகளை தொடங்கியுள்ளது என்றார் வேளாண் விளை பொருட்கள் வீணாகுவதை தவிர்க்க விவசாயிகள் மற்றும் தொழில் துறையினரிடையே உள்ள இணைப்பு பலப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தால் நாடு முழுவதும் இரண்டு கோடியே ஐம்பது லட்ச விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட்டுள்ளது என்றும் வரும் காலத்தில் இத்திட்டத்தின் கீழ் மேலும் பல விவசாயிகள் கொண்டு வரப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார் பென்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் மொபைல் செயலியுடன் இணைக்கப்பட்ட நாடு தழுவிய அவசர உதவி எண்ணை உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது

நேற்று நாகாலாந்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்த செயலி பெண்களின் பாதுகாப்பு தொடர்பான அம்சங்களைக் கொண்டதாக இருக்கும் என்றார் ராஜஸ்தான் தெலங்கானா ஆகிய மாநில சட்டப்பேரவைகளுக்கு தேர்தல் நடைபெற இன்னும் ஆறு நாட்களே உள்ள நிலையில் அம்மாநிலங்களில் பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது ராஜஸ்தாளில் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி பகுஜன் சுமாஜ் கட்சித் தலைவர் செல்வி மாயாவதி ஆகியோர் நேற்று பல்வேறு இடங்களில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டங்களில் உரையாற்றினர் தெலங்கானாவில் பிஜேபி காங்கிரஸ் தெலங்கானா ராஷ்ட்ரிய சமிதி தெலுகு தேசும் ஆகிய கட்சிகளின் தலைவர்கள் உச்சகட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் டிராஸ் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது உயிரிழந்த தமிழகத்தை சேர்ந்த ராணுவ வீரர் சரவணன் மறைவுக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்

கஜ புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் இன்று முதல் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் கூறியிருக்கிறார் நாகை மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் பல்வேறு துறைகளின் அதிகாரிகளுடன் நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கணக்கெடுப்புப் பணிகள் கணினி மூலமாக விரைவாக நடைபெற்று வருவதாகவும் முதலில் குடிசைகளை இழந்தவர்களுக்கும் ஓட்டு வீடுகளை இழந்தவர்களுக்கும் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது என்றார்

உடனிருந்த கைத்தறித்துறை அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் நாகை மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளுக்கும் மின்சாரம் வழங்க உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்றார் கால்நடைகளை இழந்தவர்களுக்கு முதல்கட்ட நிவாரணத் தொகை இன்று வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்

கோவை மாநகரில் காந்திபுரம் மேம்பாலம் உக்கடம் ஆத்துப்பாலம் மேம்பாலம் சின்னியம்பாளையம் முதல் உப்பிலிப்பாளையம்வரையிலான உயர்மட்ட மேம்பாலம் மேற்கு புறவழிச்சாலை அத்திக்கடவு அவினாசி திட்டம் பில்லூர் கூட்டுக் குடிநீர் திட்டம் உள்ளிட்டவை மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் கூறினார் தளிமனித பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாகத் திகழ்வதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு பாலகிருஷ்ண ரெட்டி கூறியிருக்கிறார் ஒசூர் தொழிற் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற பசுமை மாநாட்டின் ஒருபகுதியாக நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் நேற்று பேசிய அவர் ஒசூர் பகுதியில் சிறப்புப் பொருளாதார மண்டலம் உருவாக்கப்பட்டிருப்பதால் ஏராளமானோருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார்

வெளிநாட்டுக் கடன்களை அடைப்பதற்காக ராணுவ தளம் அமைக்க இந்தியாவுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக வந்துள்ள செய்திகளை மாலத்தீவு அரசு மறுத்துள்ளது இதுகுறித்து வந்துள்ள செய்திகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும் அண்டை நாடான இந்தியாவுடன் மாலத்தீவின் புதிய அரசு குமுகமான உறவை பராமரிக்க மேற்கொண்டு வரும் நடவடிக்கைக்கு உள்நோக்கம் கற்பிக்கும் செயல் என்றும் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது இருவரிச்செய்திகள் உக்ரைனில் தற்போதுள்ள அரசு தொடர்ந்து அதிகாரத்தில் இருக்கும் வரை அந்நாட்டுடன் அமைதி பேச்சு வார்த்தைக்கு இடமில்லை என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் கூறியிருக்கிறார்

அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள குடியரசு தின விழாவில் தென்னாப்பிரிக்க அதிபர் திரு ரெம்போசா தலைமை விருந்தினராகக் கலந்து கொள்வார் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார்

ராணுவ கொடிநாள் நிதிக்கு பல்வேறு வகையிலான பணம் செலுத்துகை மூலம் பொது மக்கள் நன்கொடைகளை அனுப்பலாம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது

இந்தப் போட்டி இன்று மாலை ஏழு மணிக்கு நடைபெறும் இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்றால் இந்தியா காலிறுதிக்கு நேரடியாக தகுதி பெறும்

ஒரு ஆட்டம் ட்ராவில் முடிவடைந்துள்ளது மாலை ஐந்து மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் கனடா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதுகின்றன முன்னதாக நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் நெதா்லாந்து மற்றும் ஜெர்மனி அணிகள் வெற்றி பெற்றன

சென்னையில் நடைபெற்ற ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் மேற்கு வங்கம் ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் தமிழக அணியைத் தோற்கடித்தது